கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

புதுச்சேரியில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களது ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் புதுச்சேரியின் வளர்ச்சியை முன்நிறுத்தியே பிரச்சாரம் அமைகிறது தட்டாஞ்சாவடி மற்றும் ஏனாம் தொகுதிகளில் போட்டியிடும் என் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு

ரங்கசாமி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே தங்கள் அரசால் அறிவிக்கப்பட்ட நலத் திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று கூறி வாக்கு சேகரிக்கிறார்

ரங்கசாமி புதுச்சேரிஅகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டி

ஆர்

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மதுரை மற்றும் கன்னியாகுமரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மதுரை அம்மாதிடலில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக தென்மாவட்டங்களை தொழில் ரீதியாக மேம்படுத்த புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் மதுரை கொல்லம் இடையே பொருளாதார வழித்தடம் அமைப்பதன் மூலம் மாநிலத்தில் தொழில்துறை மேம்படும் என்றும் அவர் கூறினார்

தமிழ் கலாச்சாரத்தின் மையமாக திகழும் மதுரை ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்திற்கு எடுத்துக் காட்டாக திகழ்வதாக கூறினார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமது சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்து சவுராஷ்டிரர்கள் அதிகளவில் மதுரையில் குடியேறியதை குறிப்பிட்ட அவர் இங்கு தெலுங்கு பேசும் மக்களும் வசிப்பதாக குறிப்பிட்டார் இக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்றார் இன்று மாலை கன்னியாகுமரியில் பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகள் வருவாயை இரட்டிப்பாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார் விளை பொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலையை முந்தைய அரசு வழங்கியதை விட தாங்கள் அதிகமாக வழங்கியதாக கூறிய பிரதமர் தொழில்துறை வளர்ச்சிக்கும் தங்களது அரசு தீவிரமாக பாடுபட்டு ஊக்கமளித்து வருவதாக கூறினார் உள்ளூர் கலைப் படைப்புகள் தனித்தன்மை வாய்ந்தவை என்றும் அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்

பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா சென்னையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

கருர் திமுக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை நடைபெற்றது இதே போல் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மகள் திருமதி செந்தாமரை வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது சென்னை அண்ணா நகர் திமுக வேட்பாளர் திரு மோகனின் மகன் திரு கார்த்திக் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது அரியலூரில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இந்த வருமான வரி சோதனை பற்றி குறிப்பிடுகையில் வருமான வரி சோதனை போன்ற சலசலப்பிற்கு அஞ்ச மாட்டேன் என்றும் தேர்தல் சமயங்களில் நடத்தப்படும் வருமான வரி சோதனைகள் தேர்தல் முடிவுகளை பாதிக்காது என்றும் கூறினார் இதனிடையே வருமான வரி சோதனைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு

எஸ் அழகிரி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அஇஅதிமுக வேட்பாளரும் பால்வளத்துறை அமைச்சருமான திரு ராஜேந்திர பாலாஜியின் நெருங்கிய நண்பர் திரு சீனுவாசனின் சிவகாசி அருகில் உள்ள திருத்தங்கல் வீட்டில் இன்று வருமான வரி துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர்

க ஸ்டாலின் இன்று கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

ஆளுநர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் இன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் ராஜுவ் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவ மனையில் பெண்களுக்கான பிரத்தியேக தடுப்பூசி மையத்தை இன்று காலை தொடங்கி வைத்த அவர் தாமும் ஊசி போட்டுக் கொண்டார்

காரைக்காலைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார்

கொரோனாநாடு ஒரு சில மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு சுகாதார அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த மாதம் முழுவதும் விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது

பிரியங்கா காந்தி நாளை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வர இருந்த நிலையில் அவரது கணவர் திரு ராபர்ட் வத்ரா விற்கு கொரோனா தொற்ற உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக திருமதி பிரியங்கா காந்தி தன்னை தனிமைப் படுத்திக் கொண்டார் இதன் காரணமாக அவரது கன்னியாகுமரி வருகை ரத்து செய்யப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள்